ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது தேசிய அறிவியல் தினம் அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சித்துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத்தலைவர் திரு

அறிவியல் தளத்தில் மகளிர் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச்செய்தியில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறமைக்கும் உறுதி தன்மைக்கும் தலை வணங்க இது ஒரு சிறந்த தருணம் என்று தெரிவித்துள்ளார் அவர்களின் புதுமையான கண்டுபிடிப்புகளும் சிறந்த ஆராய்ச்சிகளும் நம் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே பயனளிப்பதாக எடுத்துரைத்தார்

வி

பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி பத்தாயிரம் வேளாண் உற்பத்தி அமைப்புகளை உத்திரபிரதேச மாநிலம் சித்ரக்கூட்டிலிருந்து நாளை துவக்கி வைக்கிறார் சிறுகுறு நடுத்தர மற்றும் நிலமற்ற விவசாயிகள் சந்தித்து வரும் பல்வேறு வேளாண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த அமைப்புகள் உதவுவதோடு விவசாயிகளின் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய வருவாயையும் ஏற்படுத்தி தர வகை செய்யப்பட்டுள்ளது

சித்ரக்கூட்டில் பல்வேறு திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டும் பிரதமர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார்

பண்டல்கான்ட் டெல்லி அதிவிரைவு சாலைக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

வெங்கையா நாயுடு கட்டிடக்கலை வல்லுனர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமைக்கட்டிடங்களை வடிவமைக்க முன்வரவேண்டும் என்று குடியரசுத்துணை தலைவர் திரு

சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் செயல்படும் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கல்லுாரியில் உள்ள பல்வேறு வசதிகளை பார்வையிட்ட பின் மாணாக்கரிடையே அவர் உரையாற்றினார்

வெங்கையா நாயுடு பழமையும் புதுமையும் கலந்ததாக இக்கால கட்டிட வடிவமைப்புகள் இருக்க வேண்டும் என்றாா கிராமப்புறங்களை கான்கிரீட் காடுகளாக மாற்றக்கூடாது என்று அறிவுறுத்திய அவர் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் இயற்கை சூழலையும் பராமரிக்கும் வகையில் கட்டிட வடிவமைப்பாளர்கள் செயல்பட வேண்டும் என்றார் ராஜ்நாத்சிங் எல்லை தாண்டிய பாதுகாப்பு கட்டமைப்புகளை தீவிரவாதிகளின் புகலிடமாக மாற்றக்கூடாது என்று பாலக்கோட் வான்வழித் தாக்குதல் புலப்படுத்துவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று விமானப்படை ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் முப்படைகள் எவ்வித தாக்குதல்களையும் சமாளிக்க தயார் நிலையில் உள்ளதாக உறுதிபட கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் வலுவான ராணுவமும் ஆக்கப்பூர்வமான தலைமையும் எந்த வித தாக்குதலுக்கும் மிகச்சரியான ஆயுதம் என்றார்

சென்னை துறைமுகத்தில் இன்று நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படைக்கு நாட்டின் அனைத்து துறைமுகங்களிலும் போதிய வசதிகள் செய்துகொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இந்திய கடற்பகுதி வழியாக ஆண்டுக்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் சென்று வருவதாகவும் இவற்றிற்கு பாதுகாப்பு அளிப்பதில் கடலோர காவல்படையின் பங்கு மகத்தானது என்றும் பாராட்டினார்

நடராஜன் பேசுகையில் இப்படையின் அனைத்து கப்பல்களும் ஹெலிகாப்டர்களும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டவை என்று பெருமிதம் தெரிவித்தார்

மறைவு காத்தவராயன் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் காத்தவராயன் இன்று சென்னையில் காலமானார்

உடல் நலக்குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் மாதம் குடியாத்தம் தொகுதிக்கு கடந்த ஆண்டு மே நடைபெற்ற இடைத்தேர்தலில் வென்று காத்தவராயன் சட்டமன்ற உறுப்பினரானார் அன்னாரின் மறைவிற்கு தமிழக ஆளுநர் திரு

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் அப்பல்லேபா மருத்துவமனைக்கு நேரில் சென்று அன்னாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அன்னாரின் சொந்த ஊரான பேரணாம்பட்டில் இறுதி சடங்கு நாளை காலை நடைபெறுகிறது

தர்மபுரி கோமாரி நோய் அன்பழகன் தமிழக அரசின் விலையில்லா ஆடு மாடுகள் வழங்கும் திட்டத்தின் காரணமாக கால்நடைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

வேலூர் கோமாரி நோய் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே வேளங்காடு கிராமத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை இன்று தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

கிருஷ்ணகிரி கோமாரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை துவக்கிவைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர்

உதயகுமார் இன்று தொடங்கி வைத்தார் இக்கூட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் அவற்றை மேம்படுத்தும் பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது

சுசீந்திரம் தேரூர் குளங்கள் ராஜாக்கமங்கலம் புத்தளம் மணக்குடி உவர் நீர் பகுதிகளிலும் வனத்துறையினரும் கல்லுாரி மாணாக்கரும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் பறக்கை பாறைக்காத்தான் மாணிக்க புத்தேரி தத்தையார்குளம் பகுதிகளிலும் முனைப்புடன் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது கூழக்கடா செங்கால் நாரை நத்தைக் கொத்தி நாரை வர்ண நாரை ஊசிவால் வாத்து உள்ளிட்ட பல்வேறு அரியவகை வெளிநாட்டு பறவைகள் வருகை தந்துள்ளன இதுகுறித்து கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயத்தை சேர்ந்த வன அலுவலர் பிரசன்னா பேசுகையில்

ஆர் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க கூடாது என்று தமிழக பிஜேபி மூத்த தலைவர் திரு

ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் துாத்துகுடியில் குடியுரிமை திருத்த சட்டத்தை பேரணியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கை தமிழர்களுக்கு அவர்கள் விரும்பும் வகையில் குடியுரிமை வழங்கப்படும் என்றார்

திருச்செந்தூர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்ரமண்ய சுவாமி திருக்கோவில் மாசித்திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது

அவருக்கு பதில் உமேஷ் யாதவ் அணியில் இடம்பெற்றுள்ளார்